திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மக்களிடையே தகவல்களை கொண்டு செல்வதில் வானொலி சக்தி வாய்ந்த ஊடகமாகத் திகழ்கிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்திற்கு கூடுதல் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் தாம் மூன்று நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணத்தை மேற்கொள்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று இப்பயணத்தை தொடங்குவதற்கு முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அனைத்து வசதிகளும் கூடிய அம்சமான மாநிலம் தமிழ்நாடு

தமது வெளிநாட்டுப் பயனத்தை எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொச்சைப்படுத்தவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்குப் பாடுபட வேண்டும்

பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் அதுகான் எங்களுடைய நோக்கம்

அமெரிக்கா இங்கிலாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி சென்னை திரும்புகிறார் இதற்கிடையே இந்தப் பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் தாம் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் உரிய பதில் அளிக்காமல் உள்நோக்கம் கற்பிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தப் பயணம் தொடர்பாக தமிழக மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சரின் இந்த வெளிநாட்டுப் பயனம் வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு கூடுதல் முதலீடுகள் கிடைப்பதற்கு இந்தப் பயணம் உதவிடும் என்றார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிஜேபி உறுதுணையாக இருக்கும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரியும் முதலமைச்சரின் வெளிநாட்டுப் பயணத்தை வரவேற்பதாக கருத்து தெரிவித்துள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலீடுகள் பெறுவதற்கான திட்டங்களை அரசு விளக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தமிழகத்தில் அடுத்த மாதம் முழுவதும் இணையதளம் வாயிலாக வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மக்களிடையே தகவல்களை கொண்டு செல்வதில் வானொலி சக்தி வாய்ந்த ஊடகமாகத் திகழ்கிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புத்தில்லியில் நடைபெற்று வரும் சமுதாய வானொலி தொடர்பான தேசிய மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் வானொலி வாயிலான தகவல்கள் நம்பகத் தன்மை வாய்ந்தது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சமுதாய வானொலியின் சாதனைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார் நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட சமுதாய வானொலிகளுக்கான விருதுகளையும் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் வழங்கினார்

இதபோன்ற மற்றொரு நடவடிக்கை நாளை மறநாள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முழு தேசத்தின் கவனழும் செப்டம்பர் ஏழாம் தேதி அது தரை சேரும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறதுட நிலவுப் பயணம் மேலும் பல மைல்கற்களை எட்டுவதற்கு அது வழிவகுக்கும் எனலாம் சென்னையிலிருந்து ஜெயசிங் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகளை வகுப்பதற்காக குழு ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு தலைமை வகித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்தக் குழுவில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் இடம் பெறுவார்கள் என்று கூறினார் இந்தக் குழு நவம்பர் மாதம் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் அதன் மீது பின்னர் இறுதி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பிர்லா தெரிவித்தார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கப்பிரிவு தொடுத்துள்ள வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நாளை வரை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் பானுமதி போப்பண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இகற்கான உத்தரவினைப் பிறப்பித்தது

கரூர் மாவட்டம் மாயனூர் புதிய கட்டளைமேட்டு வாய்க்காலில் பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் விதை விற்பனை செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது நாகை மாவட்டத்தில் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மகளிருக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது

வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் விளையாட்டுச்செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டி ரியோடிஜெனிரோவில் இன்று தொடங்குகிறது

சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்